புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டதை தொடர்ந்து இன்று திறந்த வெளியில் நடைபெற்ற சட்டமன்றத்தின் கடைசி நாள் அமர்வில் நிதி மசோதா மற்றும் மானிய கோரிக்கைகள் விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டன

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு பரிசோதித்தல் தொடர்புகளை கண்டுபிடித்தல் சிகிச்சை அளித்தல் என்னும் உத்தியை கடைப்பிடித்து வருவதும் இதற்கு ஏற்ப இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் பரிசோதனை வசதிகளை வலுப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது

புதுச்சேரியில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது எதிர்கட்சியை சேர்ந்த என் ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

எஸ் ஜே ஜெயபாலுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து அவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டுள்ளார் சட்டமன்ற உறுப்பினருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டதை தொடர்ந்து இன்று சட்டமன்றத்தின் அமர்வு கூடம் முழுமையாக கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பூட்டி வைக்கப்பட்டது சட்டமன்றத்தின் இன்றைய கூட்டத்தை சட்டமன்ற இணைப்புக் கட்டிடத்தில் உள்ள கருத்தரங்கு அறையில் நடத்த முதலில் உத்தேசிக்கப்பட்ட போதிலும் அங்கு இடவசதி போதாது என்பதை கருத்தில் கொண்டு சட்டமன்றத்தின் இன்றைய அமர்வு சட்டமன்ற வளாகத்திலேயே திறந்த வெளியில் மரத்தடியில் நடத்தப்பட்டது இந்த அமர்வில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் தவிர்க்கப்பட்டு அமைச்சர்கள் தத்தம் துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர் அஇஅதிமுக உறுப்பினர் திரு அன்பழகன் வெட்டுப் பிரேரணை கொடுத்த நிலையிலும் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து முதலமைச்சர் திரு

லட்சுமி நாராயணன் கோரிக்கை விடுத்தார் கொரோனா பிரச்சனையால் சட்டமன்றத்தில் பல முக்கிய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டுள்ள நிலையில் இப்படி ஒரு தீர்மானத்திற்கு அனுமதி அளிப்பதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று கூறி அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதையடுத்து நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன் சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து கூட்டத்தொடரை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தார் இதற்கிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப் பட்டுள்ள உறுப்பினர் திரு ஜெயபால் சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரில் பங்கேற்று இருப்பதால் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் மற்றும் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சுகாதாரத் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார் நேற்று சட்டமன்றத்தில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடிக்கும் இது குறித்து தெரிவிக்கப் பட்டுள்ளதாகவும் அவருக்கும் மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

கொரோனா தொற்றுக்கு பலியான மூவரில் தலா ஒருவர் இந்திரா காந்தி அரசு மருத்தவ கல்லூரி மருத்துவமனை ஜிப்மர் மற்றும் ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

குமரன் கொடுத்த புகார் மீது லாஸ்பேட் போலீசார் வழக்குப்பதிவு செய்து அந்த நபரை தேடி வருகின்றனர் ஏற்கனவே இதே போன்ற ஒருவரை காவல் துறையினர் தேடி வருவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே புதுச்சேரியில் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

ராஜாங்கத்தின் தாயார் ஆதிலட்சுமி அம்மாள் கொரோனா தொற்றினால் இன்று உயிரிழந்தார்

புதுச்சேரியில் சுயமரியாதைச் சுடர் எம் ஏ சண்முகத்தின் பிறந்தநாளான இன்று மரப்பாலத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

சண்முகத்தின் புதல்வரும் மக்கள் நீதி மய்யத்தின் மாநிலத் தலைவருமான டாக்டர் எம் ஏ எஸ்

புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டதை தொடர்ந்து இன்று திறந்த வெளியில் நடைபெற்ற சட்டமன்றத்தின் கடைசி நாள் அமர்வில் நிதி மசோதா மற்றும் மானிய கோரிக்கைகள் விவாதம் இன்றி நிறைவேற்றப்பட்டன

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்